மேற்கொள்கிறார்

கடைபிடிக்கப்பட்டது முன்னாள் பிரதம் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது

பழனிசாமி நாளை திருவள்ளூரில் ஆய்வு மேற்கொள்கிறா் திருவள்ளூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்தும் விழிப்புணா்வு நடவடிக்கைகள் குறித்தும் அவா் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளாா் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிளையும் முதலமைச்ச் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்த நோய் தொற்று பரவல் தடுப்புப் பணிகள் குறித்து சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்கத்தக்க வகையில் விழிப்புண்வு நடவடிக்கைகள் இருக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பொதமக்களின் ஒத்துழைப்போடுதான் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் திரு வேலுமணி தெரிவித்தார்

இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இதர சேவைகள் அனைத்துக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாக சாலைகள் அனைத்தம் வெறிச்சோடி காணப்பட்டன ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாத்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டு சாலைகள் வெறிளோடி காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மாநில அரசுகுளுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளே இதற்குக் காரணம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்பது மூன்று சதவீதமாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரக துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி ஆகியோா் மலரஞ்சலி செலுத்தினர் நாட்டின் வளா்ச்சிக்காக வாஜ்பாய் ஆற்றிய பணி அளப்பறியது என்று திருந ரேந்திரமோடி கூறியுள்ளாா் மத்திய உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா வும் வாஜ்பாய் க்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் வாஜ்பாய் தலைமையில் நாடு முதன்முறையாக சிறந்த நிர்வாகத்தைக் கண்டதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் விடுத்துள்ள செய்தியில் வலிமையான இந்தியாவை உருவாக்குவதற்கு திரு வாஜ்பாய் அடித்தளம் அமைத்ததாகக் கூறியுள்ளார் இன்றளவும் அனைவருக்கும் உந்துசக்தியாக வாஜ்பாய் திகழ்வதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கள் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மாணவர் படையை விரிவாக்கம் செய்யும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

ரானுவம் இவர்களுக்கு உரிய பயிற்சியையும் நிர்வாக ஆதரவையும் அளிக்கும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது முாநில அரசுகளோடு இணைந்து இநத திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாவும் அதில் குறிப்பிடப்பட்டள்ளது தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கம் முன்னோடி திட்டமாக ஆறு யுளியன் பிரதேசங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது புதுவை சண்டிகர் உட்பட ஆறு யுனியன் பிரதேசங்களில் இது செயல்படுத்தப்படவுள்ளது பிரதமர் நேற்று அறிவித்த இந்த திட்டத்தின்படி அனைவருக்கும் சுகாதார அட்டைகள் வழங்கப்பட உள்ளது உயரிய மருத்துவ சேவைகளை பொதுமக்களுக்கு வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது ஏழை மக்களுக்கு ஐந்து ரூபாய்க்கு மருத்துவ சிகிச்சை அளித்து வந்த வடசென்னை மருத்துவர் திருவேங்கடத்தின் மறைவுக்கு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீாசெல்வம் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் மற்றும் தலைர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மதுரையை இரண்டாவது தலைநகரமாக அறிவிக்க வேண்டுமென்ற கோரிக்கை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சா் திரு உதயகுமாா் கூறியுள்ளாா் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற அஇஅதிமுக நிர்வாகிகள் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்ளிடம் அவர் பேசினார் இக்கூட்டத்தில் இக்கோரிக்கைக்கான தீர்மானம் நிறைவேற்றப் பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தென்மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு இது உதவிடும் என்றும் திரு உதயகுமார் கூறினார்

இன்று இரண்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன

தமிழகத்தில் யானை தாக்கியதில் இன்று மூன்று பேர் உயிரிழந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் புளியரசி வனப்பகுதியையொட்டிய வேளாண் நிலத்தில் பணிகளை மேற்கொண்டிருந்த இரண்டு விவசாயிகள் யானை தாக்கியதில் உயிரிழந்தனர் இதேபோல் ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலை கிராமத்தைந் சேர்ந்த விவசாய தொழிலாளி மாடு மேய்த்துக் கொண்டிருந்போது யானை தாக்கி உயிாழந்தார் கோவை திண்டுக்கல் இடையே அமைக்கப்பட்டுள்ள அகல ரயில் பாதையில் அதிவேக ரயில் சோதனை ஒட்டம் நடைபெற்றது நான்கு பெட்டிகளுடன் இந்த சோதனை ஒட்டம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்தமிழக கடலோரப் பகுதிகளில் குளக்கல் முதல் தனுஷ்கோடி வரை கடல் அலை நாளை இரவு பதினொன்றரை மணி வரை இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் வரை எழும்பக்கூடும் என்றும் வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது